நி நதிகள் இணைப்புத் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

அங்கு நடைபெற்ற சர்வ சமய பிரார்த்தனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்றார் மகாத்மா காந்தியின் கனவிளை நளவாக்க தமது அரசு தீவிரமாக பணியாற்றி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி பிறந்த தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் அவர் போதித்த அமைதி இன்றளவும் உலக சமுதாயத்திற்கு பொருத்தமானதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் எமய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மக்களவைத் தலைவர் பாதுகாப்பு அமைச்சர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் பலர் பங்கேற்றனர் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் தேசிய அளவிலான பாத யாத்திரையை அக்கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதற்கு உறுதி ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டார்

துய்மையின் அவசியத்தையும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் ஒட்டத்துடன் குப்பைகளை அற்றும் இயக்கத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் தொடங்கிவைத்தார்

குஜராத் மாநிலம் அகமதாபாதில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் இன்னும் சற்றுநேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளார்

இதற்காக சற்றுமுன் அகமதாபாத் சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் பிஜேபி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி வரும் பிரதமர் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து வருவதாக தெரிவித்தார்

மாநிலங்களிலும் தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் பிறந்த தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழகத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில அமச்சர்கள் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காந்தியின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தீண்டாமை ஒழிப்பு தேசிய ஒருமைப்பாடு உலக அமைதி மத நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தொடங்கிவைத்தார்

முன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிச்சாமி தொடங்கிவைத்தார் மாவட்டங்கள்தோறும் கிராமசபைக் கூட்டங்களும் இன்று நடைபெற்றன தஞ்சாவூரில் மகாத்மா காந்தியின் அஞ்சல் தலைகள் மற்றும் அவரது உருவம் பொறித்த நாணயங்கள் கண்காட்சிக்கு ஒய்வுபெற்ற ஆசிரியர் திரு துரைராசு ஏற்பாடு செய்திருந்தார் தேசிய நல்லாசிரியர் விருதபெற்ற இவர் இந்த கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார்

வாய்மை மற்றும் அகிம்சையை மகாத்மானந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக ஓய்வுபெற்ற கடற்படை அதிகாரியும் ஆய்வாளருமான சென்னையை சேர்ந்த திரு கே ஆர் ஏ நரசய்யா தெரிவித்தார்

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாத்மா வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை மதுரைதான் ஏற்படுத்தியதாக கூறினார் அகிம்சை அளவில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் மகாத்மாகாந்தி என்றும் அவர் கூறினார் நதிகள் இணைப்புத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் மாநிலமாக தமிழகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியுள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் இன்று தூத்துக்குடியில் மகாத்மா காந்தி தொடர்பான புகைப்பட கண்காட்சியை தொடங்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள பகவத் கீதை வாழ்வியலுக்கு வழிகாட்டும் சிறந்த நூல் என்று அவர் குறிப்பிட்டார்

கொடைக்கானல் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மற்றும் படகு குழாம்களை அளக்கும் பணிகள் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்ன இடையேயான முதவாவது ஆட்டம் இன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது

மழ காரணமாக முதல் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக்கொள்ளப்பட்டது